முத்தலாக் தடை மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது

ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து சாய்பிரணித் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு இன்று மாலை புதுதில்லியில் நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு பின் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது முத்தலாக் தடை மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஐக்கிய ஐனதா தள் உள்ளிட்ட கட்சிகள் இம்மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சுட்ட அமைச்சர் திரு ரவிங்கர் பிரசாத் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பின்னரும் முத்தலாக் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார் மசோதா மதத்திற்கு எதிரானது அல்ல என்றும் மகளிர் நலனை மட்டுமே கருத்தில்கொண்டு இந்த வடிவமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த மசோதாவுக்கு அஇஅதிமுக ஆதரவு தெரிவித்துள்ளது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய அரசு இதனை நிறைவேற்றுவதற்கு அவசரம் காட்டுவதாகவும் அரசியல் லாபத்தை மட்டுமே கருத்தில்கொண்டு இயங்குவதாகவும் கூறின தகவல் அழியும் உரிமை சுட்ட திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் எதிர்கட்சிகளின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையர்களின் பதவி காலம் ஊதியம் படிகள் பணி வரையறை உள்ளிட்டவற்றை மத்திய அரசு முடிவு செய்தவற்கு இந்த புதிய திருத்த மசோதா வழிவகுக்கிறது இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தகவல் ஆணையத்தின் தன்னாட்சி அதிகாரத்தை குறைப்பதற்காக இந்த மசோதா கொண்டுவரப்படவில்லை என்று தெரிவித்தார் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம்ஆத்மி ராஷ்டிரிய ஜனதாதள் ஆகிய கட்சிகள் இந்த மசோதாவை நாடாளுமன்ற தெரிவு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பவேண்டும் என்று வலியுறுத்தினர் சிறுபான்மை சமுதாயத்தினரின் சமூக பொருளாதார நிலைமையை மேம்படுத்தி கல்வியை பெறுவதற்கு அதிகாரமளிக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சிறபான்மை விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மத்தியஅரசின் எல்வாரும் எல்வாமும் பெறவேண்டும் என்ற கோட்பாடிற்கேற்றபடி அனைத்து சமுதாயத்தினருக்கும் சமவாய்ப்பை உறுதிப்படுத்துவதாக கூறினார் புதிய திட்டங்கள் மூவம் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி சுயவேலைவாய்ப்புக்கு வகை செய்யும் கடனுதவியை வழங்கவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மாநில மற்றும் மத்திய அரசு பணிகளில் வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்துவருவதாக அவர் குறிப்பிட்டார்

வெளிப்படைத்தன்மயை வலியுறத்துவதற்கு குரூப் டி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கான நேர்முகத்தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஐந்து பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் அஇஅதிமுக வின் திரு முகமத் ஜான் திரு சந்திரசேகரன் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ திமுக வைச் சே்ந்த திரு சண்முகம் திரு வில்சன ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் மாநிலங்கிடையே பாயும் நதிகளில் நீர் பகிர்வு தொடர்பான திருத்த மசோதாவை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார்

இந்த மசோதாவை சட்டமாக்குவதன் மூலம் நீர்பகிர்வு பிரச்சினைகள் எளிமையாக தீர்த்துவைக்கப்படும் என்றும் ஜற்றைச்சாளர முறையில் தீர்ப்பாயம் அமைத்து நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண வகைசெய்யப்படும் என்றும் மசோதா அறிமுக உரையில் அமைச்சர் குறிப்பிட்டார் நிலக்கரி கரங்க ஒதுக்கீட்டுக்கான தெரிவு குழுவில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த தொழில் அதிபர் திரு நவீன் ஜின்டால் மற்றும் நான்கு பேர் தவறான தகவல்களை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தில்லி தனிநீதிமன்றத்தில் இன்று விசாரணை தொடங்கியது

இதுதொடர்பான அடுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அவட்டாரங்கள் தெரிவித்தன

மாவட்ட அளவிலான இந்த நீதிமன்றங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்த வழக்குகள் தொடர்பான தடைய அறிவியல் ஆய்வறிக்கைகளை குறித்த காலத்தில் பெற்று நீதிமன்றங்களில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கவேண்டும் என அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரணதண்டனை விதிக்க வகை செய்யும் சுட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்ச் திருமதி ஸ்மிருதி இரானி இத்தகைய குற்றங்களில் விரைந்து நீதி கிடைப்பதற்காக நாடு முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகத் தெிவித்தாா்

ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தவர் பத்து பேர் காயமடைந்தனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டின் உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் நஸ்ரத் சுரங்க அமைசகத்தின் ஊழியர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த பேருந்து இந்த தீவிரவாத ரஹீமி தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவித்தார் கிழக்கு காபூலில் மற்றொரு வெடிகுண்டு தாக்குதல் நடந்துள்ளது இச்சம்பவத்தில் உயிரிழப்பு சேதம் குறித்து இதுவரை தகவல் வெளியிடப்படவில்லை ஐந்த டிரில்லியன் டாவர் அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தும் தொலைநோக்கு திட்டத்தை அடைய கப்பல் கட்டுமான தொழில் முக்கிய பங்காற்றும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார் நாட்டின் நிர்மாளப்பனியில் கப்பல் கட்டுமாள தொழில் என்ற தலைப்பிலாள சர்வதேச கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா கண்டுள்ள வளர்ச்சி கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் திறனை இந்திய கடற்படை பெற்றுள்ளதாகவும் அட்மிரல் கரம்பீர்சிங் கூறினார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாகக்கூறி கைது செய்யப்பட்டுள்ளன் இவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்நாட்டு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பலத்த காவல் பாதுகாப்புடன் அவர் தங்கும் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டார்

டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஜப்பான் ஒபன் ஒற்றையர் போட்டியின் காலிறதி அட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் சாய் பிரளீத் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

சாய்பிரனீத்

ஆடவர் இரட்டையர் போட்டிகளில் சாத்விக் சாய்ராஜூம் சிரக் ஷெட்டியும் காலிறுதிக்கு முன்னேறினர் டோக்கியோவில் அடுத்தமாதம் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் டெஸ்ட் ஹாக்கி போட்டிகளில் இந்திய ஹாக்கி அணித்தலைவர் மன்பிரீத்சிங் கோல் கீப்பர் பி ஆர் ஸ்ரீஜேஸ் மற்றும் சுரேந்தர்குமார் விளையாடமாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

துணைத்தலைவராக மன்தீப்சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசிய ஜூனியர் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விக்கா மற்றும் சத்தீஷ்குமார் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்